தொகுப்பு தரமானவை என்று மாநில அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது

சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

காய்கறி மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் நடமாட்டம் பெருமளவு குறைந்துள்ளது சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் செயல்படும் பெரம்பூர் வில்லிவாக்கம் கள்ளிக்குப்பம் மற்றும் சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் இறைச்சிக் கூடங்கள் மற்றும் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இறைச்சி மற்றும் மீன் கடைகளும் சென்னை மாநகராட்சியின் உத்தரவை அடுத்து முழுஊரடங்கு காலத்தில் மூடப்பட்டுள்ளன

அபராதம் வசூலித்து வருகின்றனர் உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்கல் சேவை மட்டும் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டதால் அவை மூடப்பட்டுள்ளன சரக்கு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களைக் கொண்டு செல்லும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெளி மாநிலங்களுக்குச் செல்லும் ரயில் மற்றும் விமாளங்களும் வழக்கம்போல் இயக்கப்பட்டு வருகின்றன

இத்தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தப் பொருட்களின் தரம் குறித்து தவறான தகவல்களை தெரிவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

மாநில அமைச்ச் திரு பாண்டியராஜன் சென்னை தண்டையா்பேட்டை பகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதமக்கள் காவல்துறையினருக்கும் சுகாதாரப் பணியாளர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

மதுரையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சானிடைச் மிஷின்களை அமைச்ச் இன்று வழங்கினார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினா் அா்ப்பணிப்பு உணா்வோடு ஒவ்வொரு வரும் ராணுவ வீரரைப்போல் செயல்படுவதாகக் கூறினாா் சென்னையில் நோய் தடுப்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சளி காய்ச்சல் உள்ளிட்ட எந்த அறிகுறி தென்பட்டாலும் உடனடியாக தெரிவித்து பரிசோதளைக்கு முன்வர வேண்டும் என்று கூறினார்

பிரகாஷ் தெரிவித்தார்

சென்னையில் இன்று பல்வேறு பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் உரிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாகனங்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் தேவையின்றி சுற்றினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் எச்சித்தார் சென்னை முழுவதும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு ஏ

விஸ்வநாதன் கூறினார்

காணொலி வாயிலாக நடைபெற்றுவரும் இந்த கூட்டத்தில் பிஜேபி சார்பில் திரு ராஜ்நாத்சிங் திரு அமித் ஷா காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி சோனியா காந்தி சிவசேனா சார்பில் திரு உத்தவ் தாக்கரே ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் திரு நிதிஷ்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டிராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு சீதாராம் யெச்சூரி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழகத்திலிருந்து அஇஅதிமுக வின் சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பள்ளீர்செல்வம் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்

இந்த தேர்தலில் பெரும்பாலான உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பழம்பெரும் நடிகை எம்என் ராஜம் கணவரும் பிரபல பின்னணிப் பாடகருமான ஏஎல் ராகவன் சென்னையில் இன்று மாரடைப்பால் காலமானார்

நெஞ்சில் ஒர் ஆலயம் படத்தில் அவர் பாடிய ளங்கிருந்தாலும் வாழ்க பாடல் தமிழ் திரைப்பட ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பைப் பெற்றது

பத்தாம் வகுப்பு காவாண்டு அரையாண்டு மதிப்பெண் குளறுபடியில் ஈடுபடும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் எச்சித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் குண்டேரிபள்ளம் ஓடையில் கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பணையை அவர் இன்று ஆய்வு செய்தார் பின்னா் செய்தியாளாகளிடம் பேசிய அவா் தோ்வு முடிவுகள் வெளியான பின் அதில் உள்ள குறைகள் குறித்து ஆயவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்

திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தமிழகத்தில் மின் உற்பத்தி தேவையவிட இரண்டாயிரம் மெகாவாட் அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுவதால் மின் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார் நோய் தொற்று பரவலை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வகையில் மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று சமூக நலத்துறை அமைச்சர் டாஷ்டர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார்